வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சி காணும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தை பெற்றிருப்பதாகவும் குடியரசு துணை தலைவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியுள்ளார் புதுவையில் சமுதாய கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்பதால் அவர்கள் போராட்டத்தை விடுத்து பணிக்கு திரும்புமாறு முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று மாலை உரையாற்றிய குடியரசுத் துணை தலைவர் இதை தெரிவித்தார்

நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சிக் காணும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தை பிடித்திருப்பதாகவும் திரு வெங்கய்யா நாயுடு கூறினார்

உலக அளவில் பொருளாதார மந்த நிலை காணப்பட்டாலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாராட்டத்தக்க வகையில் நம் இருப்பதாக திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார் நம் நாட்டின் பொருளதார சீர்திருத்தங்களை உலக நாடுகள் பாராட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் நம் நாட்டில் பொருளாதார குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வோரை மீண்டும் கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இத்தகைய குற்றங்களுக்கான நாடு கடத்தும் ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் கையெழுத்திட வேண்டும் என்றார் அவர் உலக அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் தடையாக உள்ள தீவிரவாதத்தை வேரறுக்க வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் துணை தலைவர் வலியுறுத்தினார் முன்னதாக மத்திய நெகிழி தொழில்நுட்ப வளர்ச்சி நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களை துவக்கி வைத்து பேசிய திரு

சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்து அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிய தேர்தல் ஆணையம் திறந்த மனத்தோடு இருப்பதாகவும் ஆனால் மீண்டும் வாக்குச்சீட்டை பயன்படுத்தும் முறையை கொண்டு வரும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் இன்று புதுடெல்லியில் தேர்தல் குறித்த சர்வதேச கருத்தாங்கு ஒன்றில் பேசுகையில் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களையே பயன்படுத்தும் என்றும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிசெய்யும் ஒப்புகைச் சீட்டு முறையும் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறினார்

அனைவரையும் உள்ளடக்கிய அனைவரும் எளிதில் அணுக கூடியதாக தேர்தல் முறைகளை மாற்றுவது என்பது குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைப்பிடிக்கப்படுவதை ஒட்டி தேர்தல் ஆணையம் இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ் பூட்டான் கஜகஸ்தான் மாலத்தீவுகள் ரஷ்யா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கலந்துக் கொண்டனர்

இத்தகவலை நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு

இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தாவன் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவப்படும்

மேனகா காந்தி கூறியுள்ளார் தேசிய அளவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்ற பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக சமூகத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் ஆண்டு விழா நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் புதுடெல்லியில் பேசிய அவர் இதை தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக அரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் குழந்தைகள் பாலின விகிதத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பெண் குழந்தைகளின் நலன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பிரதமர் திரு

இதன் பயன்பாடு நல்ல முறையில் அமைந்தது அடுத்து இத்திட்டம் நாட்டில் உள்ள மேலும் மாவட்டங்களுக்கு விஸ்தரிக்கப்பட்டது

நாராணசாமி கேட்டக் கொண்டுள்ளார் போராட்டம் மேற்கொண்டுள்ள பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் இன்று தாம் பேசிய போது இந்த கோரிக்கையை முதலமைச்சர் விடுத்ததாக முதலமைச்சர் அலுவலக செய்திக் குறிப்பு அறிவிக்கிறது

எனவே ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு கேட்டுக் முதலமைச்சர் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பனர்களும் அக்கட்சி நிர்வாகிகளும் முதலமைச்சரை சந்தித்து போராட்டம் மேற்கொண்டுள்ளவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர்

அரசு கல்லூரிகளுக்கும் சொசைட்டி கல்லூரிகளுக்கும் இடையே நிலவும் மிக அதிகமான கட்டண வித்தியாசத்தை அகற்றி ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அந்த மாணவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்

இதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை தாம் பணித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நேற்று தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார்

தாம் அவர் மாற்றம் செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்படுவது வதந்தி தான் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக தூர்வாராவிட்டால் போராட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள நேரிடும் என்றும் இவர்கள் கூறியுள்ளனர்

ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் மத்திய பணியாளர் தேர்வாணைய உறுப்பினருமான திருமதி

சத்தியவதி முதன்முறை வாக்காளர்களை வாழ்த்தி நடமாடும் வாக்குப்பதிவு இயந்திர விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடி அசைத்து துவக்கி வைக்கிறார் கம்பன் கலையரங்கில் நாளை காலை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேல் தலைமை செயலர் திரு அஸ்வினி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர்

நாராயணசாமி துவக்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஷாஜகான் திரு

இந்த விழாவில் சென்னை உயர்நீதி மன்ற நீதிபதிகள் திரு கிருஷ்ண குமார் திரு

சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு பாஸ்கரனும் கலந்து கொள்கிறார்